சமானிய மக்குளுக்கு சிறந்த சேவைகளை வழங்க ஏதுவாக நிர்வாகத்தில் மறுசீரமைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

நேற்றிரவு சென்னையில் காலமானார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதரபாத் அணி பெங்களுரை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

தொடர்ந்து பேசிய பிரதமர் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதாக கூறினார் நமது எல்லைப்பகுதிகளை குறிவைப்பவர்களுக்கு தக்க பதிலடி தரப்படுவதாக அவர் தெரிவித்தாா் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்காளோரை நாம் இழந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தத் தீவிரவாத தாக்குதல் சும்பவத்தை சில கட்சிகள் அரசியல் பிரச்சினையாக ஆக்கியதாக குற்றம்சாட்டிய பிரதமர் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளை அரசியலாக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர் உலகின் அமைதி மற்றும் வளத்திற்காக உலக நாடுகள் ஒன்றிணைவது அவசியம் என்று கூறினாா் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கை எட்டும் வகையில் அனைவரும் ஒற்றுமையுடன் அமைதி மற்றும் வளத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிகான புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலைநாட்டப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் பல்வேறு வளர்ச்சித்திட்டப்பணிகளையும் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நேற்று தொடங்கிவைத்தார் குடிமைப்பனி பயிற்சி அதிகாரிகளுடனும் காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தை மேம்படுத்தி அரசு தலையீடுகளை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சமாளிய மனிதன் மேம்படுவதற்காக அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாடு சயசார்பு அடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் உள்நாட்டு பொருட்களை மேம்படுத்த உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அமதாபாத்தின் சுபர்மதி நீர்வழி நிலையத்திலிருந்து கடல் விமான போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் சுமானிய மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க ஏதுவாக நிர்வாக துறையில் மறுசீரமைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

நாட்டில் மக்களின் வாழும் தரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சியை அதிகரிக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கைகளை சிறந்த முறையில் அமல்படுத்த வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல ஆளுமையை கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்

அகில இந்திய வானொலியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளையொட்டி உரையாற்றிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் இந்தியாவின் அனுகுமுறை தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக கூறினார் ஆப்பிரிக்கா தொடங்கி பசிபிக் நாடுகள் வரை வளர்ச்சி என்ற மைய புள்ளியிலிருந்து இந்தியாவின் பார்வை அமைந்துள்ளதாக கூறினார்

பாதுகாப்பு பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உலக நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படும் என்று அவர் கூறினார்

பொதுமக்களின் நலன் கருதி புறநகர் மின்சார ரயில் சேவைகள் மத்திய அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

எளினும் கடற்கரை கற்றுவா தவங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் ஆகியவை செயல்படுவதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருவதற்கு ஈ பாஸ் பெறும் நடவடிக்கை தொடர்ந்து நீடிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போது உள்ள நடைமுறைகளின் படி எவ்வித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வேளாண் துறை அமைச்ச் திரு துரைகண்ணு நேற்றிரவு சென்னையில் காலமானார்

தொடர்ந்து மூன்று முறை தமிழக சட்டப்பேரவை உறப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார் அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இரங்கல் தெரிவித்துள்ளார் எனிமையானவராகவும் நேர்மையானவராகவும் திகழ்ந்த அமைச்சர் தரைகண்ணு முழு அர்ப்பனிப்பு உணா்வுடன் பணியாற்றிவா் என ஆளுநா் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இத்தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஐதரபாத் மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன சார்ஜாவில் நடைபெற்ற பெங்களுரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐதாரபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது